சேலம் சென்னை எட்டுவழி சாலைக்கான நிலம் கையகப்படுத்துவதற்கான அரசாணையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது

எல்

பிஜேபியின் தேர்தல் அறிக்கையான சங்கல்ப் பத்ரா வெளியீட்டு நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர் இந்த வளர்ச்சி ஒரு பெரிய புரட்சியாக உருவெடுக்கும் என்றார் குடிநீர் வினியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல் சக்தி அமைச்சகம் ஏற்படுத்தப்படும்

தேசியவாதமே நமது குறிக்கோள் என்றும் சிறந்த ஆட்சியே தாரக மந்திரம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை கட்சியின் தேசிய தலைவர் திரு அமித்ஷா வெளியிட்டு பேசுகையில் வளர்ச்சியை முன்னெடுத்து சென்று மக்களின் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் வகையில் இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருப்பதாக குறிப்பிட்டார்

அருண்ஜேட்லி திருமதி சுஷ்மாஸ்வராஜ் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இதனையடுத்து இத்தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் உச்சகட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருப்பதோடு வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று இறுதி கட்ட ஆதரவை கோரி வருகின்றனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மாலை கோவை கொடிசியா வளாகத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் கோவை பொள்ளாச்சி ஈரோடு திருப்பூர் நீலகிரி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்குகளை சேகரிக்க உள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர் அதேபோல் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு கோர உள்ளார்

எடப்பாடி

பழனிசாமி நீலகிரியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் நாட்டின் பாதுகாப்பிற்கு உறுதி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரதமராக வர மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அவர் இன்று வாக்குகளை சேகரிக்கிறார் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்

சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார்

பொன்னையா இன்று துவக்கிவைத்தார்

தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்குச்சாவடி மையங்களில் பணிபுரியும் அலுவலர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கும் பணி தேர்தல் பொதுப்பார்வையாளர் திரு ஜெகதீஸ்வர் முன்னிலையில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபடும்போது பத்து லட்ச ரூபாய்க்கும் மேல் பறிமுதல் செய்தால் வருமான வரித்துறையினரிடம் தெரிவிக்க வேண்டும் என தேர்தல் சிறப்பு செலவின பார்வையாளர் மதுமகாஜன் தெரிவித்துள்ளார்

இதுதொடர்பாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் கையகப்படுத்திய நிலங்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க அறிவுறுத்தியதோடு வருவாய் ஆவணங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களை எட்டு வாரத்தில் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினர்

தர்மபுரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தீர்ப்பு விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி தரக்கூடியது என்றும் அவர் குறிப்பிட்டார்

அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுரம் கிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்களும் அரிய வகை மரங்களும் பாதுகாக்கப்படும் என அவர் கூறினார்

இதுதொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு உரிய காலத்தில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது

கோவில் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவர் சுவாமி திருக்கோவில் சித்திரை திருவிழா வரும் புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது

பி எல்

நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் டெல்லி கேப்பிட்டல்ஸ் ராயல் சேலஞ்சா்ஸ் பெங்களுரு வையும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்சையும் வென்றன